தேர்தலுக்கான உச்சகட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

சத்தியபிரத சாகு கூறியிருக்கிறார்

உலகளாவிய பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு

காங்கிரஸ் ஆட்சியின்போது ஏழை மக்களுக்கு பக்கா வீடுகள் மின்சாரம் சமையல் ளிவாயு உள்ளிட்ட வசதிகள் கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து ஹிமாச்சல பிரதேசம் சோலன் பஞ்சாப் மாநிலம் பத்திந்தா உள்ளிட்ட பகுதிகளில் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் வாக்குகளை திரட்டுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பஞ்சாபில் லூதியானா கொஸியா்பூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உத்தரபிரதேச மாநிலம் கோரக்பூர் காஸிப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

க

சத்தியபிரத சாகு தெரிவித்துள்ளா்

சுனில் அரோரா தலைமையில் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடைபெறுகிறது வாக்கு எண்ணும் மையங்களில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் அவர் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்

புதுதில்லியில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவன்சிலின் பொன்விழா கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய அவர் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகள் வறுமை ஒழிப்பு வேளாண் சவால்களை எதிர்கொள்வது போன்றவற்றிற்கு ஆக்கப்பூர்வமான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார்

முதல் நாளான இன்று வளரும் நாடுகளின் உயர் மட்ட அதிகாரிகளின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது வர்த்தகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இதில் விரிவாக கலந்தாலோசிக்கப்படுகிறது

சர்வதேச பன்முக வர்த்தக நடவடிக்கைகள் பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் இத்தருணத்தில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

போனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினா் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு

போனி புயலால் கடும் பாதிப்படைந்துள்ள பூரி குர்தா மாவட்டங்களை இக்குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு செய்கின்றனர் அதனை தொடர்ந்து புவனேஸ்வர் மாநகராட்சியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை செய்து இக்குழுவினர் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கின்றனர்

இதனிடையே ஒடிசா மாநில புயல் நிவாரணத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சண்முகம் சென்னையில் உள்ள ஒடிசா பவன் மேலாளரிடம் இன்று வழங்கினார்

பான்வாரிலால் புரோஹித் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கிவைக்கிறார்

சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் நாளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் இம்மையம் அறிவித்துள்ளது

ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மும்பை இண்டியன்ஸ் ஒரு ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸை வென்றதன் மூலம் ஐ

இதனையடுத்து உலக கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் விரைவில் தொடங்குகின்றன